இனி விரிவான செய்திகள் தமிழ் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அறுவடைத் திருநாளாகவும் கொண்டாடப்படும் பொங்கல் தினத்தில் மக்கள் வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனுக்கு நன்றி கூறி வழிபட்டனர் இத்திருநாளை முன்னிட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் பொங்கலை திருநாளை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் கரும்பு மஞ்சள் கொத்து பானை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது பொங்கல் பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக மக்களுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் தமிழில் வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ள பிரதமர் தமிழ் கலாச்சாரத்தின் மேன்மைகளை எடுத்துரைக்கும் பொங்கல் பண்டிகை நாளில் தமிழக மக்கள் உடல் நலம் பெற்று வெற்றிகளை குவிக்கட்டும் என்று கூறியுள்ளார் நல்லிணக்கத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் இந்தப் பண்டிகை வழங்கட்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் நாளை மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படவுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மகர ஜோதி ஏற்றும் விழா இன்று நடைபெற்றது திருவாபரணப் பெட்டி கொண்டுவரப்பட்டு ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதன்தொடர்ச்சியாக பொன்னம்பலமேட்டில் சற்றுமுன்பு மகர ஜோதி தென்பட்டது பக்தர்கள் சரண கோஷத்துடன் ஜோதி தரிசனம் செய்தனர்

காவல்துறையினர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திறம்பட பணியாற்றுவதால் தான் தமிழகம் அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் இன்று காவல்துறையினா் மற்றும் அவாகளது குடும்பத்தினருடன் இணைந்து அவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் அப்போது பேசிய முதலமைச்சர் காவல் துறையினரின் நலனில் தமிழக அரசு எப்போதமே அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்

சேலம் சென்ற முதலமைச்சர் சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் உள்ள தமது இல்லத்தில் குடும்பத்தினருடனும் பொதுமக்களுடனும் பொங்கல் திருநாளை கொண்டாடினார் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று உற்சாகத்துடன் நடைபெற்றது இப்போட்டியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

அவனியாபுரத்தை தொடர்ந்து நாளை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது உலகப்புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா இன்று சென்னை வந்தார் விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மேலிடப் பொறுப்பாளர் திரு சி டி ரவி கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் சென்னையில் நடைபெறும் நம்ம ஊரு பொங்கல் என்னும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் இன்று சென்னை ஸ்ரீநவசக்தி கடும்பாடி சின்னம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்க்கரைப் பொங்கல் எவ்வளவு இனிப்பானதோ அதுபோல பேசும் சொற்கள் இனிமையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்னும் திருக்குறளை மேற்கோள் காட்டிய அவர் அனைத்துத் தரப்பு மக்களுடனும் இனிமையாக பழக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டுகளித்தார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஜல்லிக்கட்டு என்பது காளைகளுக்கு துன்புறுத்தல் விளைவிக்கும் போட்டி என தம்மிடம் சொல்லப்பட்டதாகவும் அதில் எந்த துன்புறுத்தலும் இல்லை என்பதை நேரில் பார்த்தபோது உணர்ந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் தமிழ் மக்களிடம் இருந்து தாம் நிறைய கற்றுக் கொண்டதாக திரு ராகுல் காந்தி மேலும் தெரிவித்தார்

இந்தியாவின் விண்வெளித் திட்டங்கள் சமூக நலன் மீதான அதன் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு

சிவன் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இந்தியாவின் விண்வெளித் திட்டம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பெருமளவில் உதவியிருப்பதாக தெரிவித்துள்ளார் மிகக்குறைந்த செலவில் விண்வெளித் திட்டங்களை செயல்படுத்துவது இஸ்ரோவின் தனித்துவமாக திகழ்கிறது என திரு சிவன் மேலும் தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகள் நிரம்பியுள்ளன அணைகளுக்கு தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது

இதற்கிடையே தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் கூறியுள்ளார்

தென்தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித் தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்காவில் பொங்கல் திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இருஅணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன சிட்னியில் நடைபெற்ற மூன்றாவது போட்டி டிராவில் முடிவடைந்தது